இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மலு தாக்கல் நாளை நிறைவடைய உள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தாா் கன்னியாகுமி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தேமுதிக பொருளாளா் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று விருதாச்சலம் தொகுதியில் வேட்பு மலு தாக்கல் செய்தார்

தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாகு இன்று காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் ஆலோசளை நடத்திய அவர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கினார் இந்த ஆலோசனையில் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு திரிபாதி கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர்கள் திரு ஜெயந்த் முரளி திரு ங்கர் ஜிவால் கூடுதல் தலைம தேர்தல் அதினரி திரு வே ராஜாராமன் உள்ளிட்டோர் கலந்தகொண்டனர் தமிழ்நாடு புதுச்சோ மேற்குவங்கம் அஸ்ஸாம் கேரள மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி சுற்றப்பயணம் மேற்கொண்டு தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று மேற்குவங்கம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மேற்குவங்க மாநிலம் புரூலியாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கட்டத்தில் பேசிய அவர் பிஜேபி ஆட்சியை பிடித்துள்ள மாநிலங்கள் அனைத்திலும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் சுற்றுவா சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அஸ்ஸாம் மாநிலம் கரீம்கஞ்ச் என்னுமிடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு நரேந்திர மோடி நிலையான சிந்தளை இல்லாத காங்கிரஸ் கட்சியால் மாநிலத்தில் நிலையான ஆட்சியை தர இயலாது என கூறினார் இதளிடையே தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறப்பாக நடைபெற்று வருகிறது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திருத்துறைப்பூன்டி வேதாரண்யம் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களது கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாகை மாவட்டத்தில் காயிதே மில்லத் பெயரில் புதிதாக பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் மீளவர்கள் கடனுதவி பெற தளிக்கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளுர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்னொண்டார் திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த பத்தான்டுகளில் அனைத்து பொருட்களின் விலைகளும் பெருமளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எள அவர் தெரிவித்தார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வெவ்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சோ சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக நான்கு சிறப்பு பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆனையம் டத்தரவிட்டுள்ளது தமிழக தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளா்களாக உள்ள திருமதி மது மகாஜன் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் புதுச்சோயிலும் இப்பணியை மேற்கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது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

தொற்று அதிகரித்திருப்பதை கருத்தில்கொண்டு பரிசோதனை மற்றும் தடுப்பூசி செலுத்தம் நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இணையதள சேவை ஒரு சிலரின் ஏகபோக உரிமையாக மாற மத்திய அரசு அனுமதிக்காது என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

சமுக ணடகங்களில் விமர்சனங்களை மத்திய அரசு வரவேற்பதாகவும் அதே சமயம் அவற்றை தவறாகவும் அவதூறு பரப்பும் வகையிலும் பயன்படுத்துவதையே எதிர்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் வியாபாரிகளின் பாதுகாப்புக்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

காஞ்சிபுரத்தில் வாக்களிப்பதை வலியுறத்தம் வகையில் எரிவாயு சிலின்டர்களில் தேர்தல் விழிப்புணர்வு வில்லைகள் ஒட்டுவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கிவைத்தார்

தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவிகளுக்கு கோவிட் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதையடுத்து அனைத்து பள்ளிகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

அஹமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதாளத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது

உலக கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று புததில்லியில் தொடங்கியது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 இங்கிலாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் எச்